உயர்திறன் ஆய்வகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

தொடங்கி வைத்தார்

பிற நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் உயிரிழப்பு சதவீதம் குறைவு என்றும் அவர் குறிப்பிட்டார்

நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய ககாதாரத் துறை அமைச்சர் திரு

சிறப்பான மருத்துவமனைகளும் தலைசிறந்த மருத்துவ நிபுணர்களும் உள்ளதால் தான் தமிழகம் நாட்டிலேயே முக்கிய மருத்துவ மையமாக உருவெடுத்துள்ளது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

சென்னை மாநகராட்சி தவிர மாநிலத்தின் இதர பகுதிகளில் உள்ள பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிப் பகுதிகளில் உள்ள நிபாயவிலைக் கடைகளில் குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் தலா இரண்டு முகக்கவகங்கள் வழங்கும் பணி இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

காமராஜ் தெரிவித்துள்ளார்

செகண்ட்ஸ் சென்னையில் நோய்த் தொற்றின் பாதிப்பு குறிப்பிட்டுச் செல்லும் அளவுக்கு குறைந்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் திரு காமராஜ் அரசு மற்றும் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நோய்த் தடுப்புப் பணிகளுக்கு நல்ல பலன் கிடைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார்

இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு கோரியிருந்தது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது மத்திய அரசு இதுதொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்று தாம் நம்புவதாகவும் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது

பேங்க் ஆப் இண்டியா சிறுதொழில் கடன்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடன் வழங்கி வருவதாக அதன் மேலாளர் திரு

தங்களுக்கு இக்கட்டான தருணத்தில் பணஉதவி கிடைத்திருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர்

குடியரசுத்துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்ட தலைவர்கள் அப்துல்கலாமுக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைந்துள்ள அப்துல்கலாம் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு வீர ராகவராவ் மற்றும் கலாம் குடும்பத்தினா் மலாதூவி அஞ்சலி செலுத்தினர்

பிரதமா் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டை பாதுகாப்பதில் ரின்வ் காவல் படையினர் முன்னணியில் நிற்பதாகவும் அவர்களின் துணிச்சலும் திறன் வல்லமையும் அனைவராலும் பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் வரும் ஆண்டுகளில் படை வீரர்கள் மேலும் சாதனைகளை படைக்க வேண்டுமென்றும் பிரதமா் கூறியுள்ளார்

சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த சுப்பவத்தில் ஜெயராஜின் மகள் திருமதி பெர்சிஸ் க்கு இளநிலை உதவியாளர் பணிக்கான நியமன ஆணையையும் முதலமைச்சர் இன்று வழங்கினார் திமுக மற்றும் அதன் கூட்டணிக் கட்சித் தலைவா்கள் கூட்டம் காணொலிகாட்சி வாயிவாக இன்று நடைபெற்றது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முன்னேற்பாடு பணிகளில் ஒன்றான வாக்குப்பதிவு எந்திரம் சரிபார்க்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் திரு சண்முகசுந்தரம் அனைத்துக் கட்சி பிரமுகா்கள் முன்னிலையில் இன்று ஆய்வு செய்தார்